கோவிட் தொற்றை கையாளும் வகையில் உலகம் முழுவதும் தடுப்பூசிகள் சீராக வினியோகிப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சா் டாக்டர் ஹ்ஷவர்த்தன் வலியுறுத்தியுள்ளார்

மறைந்த தமிழ் திரைப்பட நடிகர் விவேக்கின் உடல் சென்னை மேட்டுக்குப்பம் மின்மயானத்தில் இன்றுமாலை காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறது

கொண்டாடப்படுகிறது

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு மும்பை இண்டியன்ஸ் சன்ரைசா்ஸ் ஹைதராபாத்தை எதிா்கொள்கிறது

ஹர்ஷவர்த்தன் வலியுறுத்தியுள்ளார் அனைவருக்கும் தடுப்பூசி தொடர்பாக சமூகப் பொருளாதார கவுன்சில் சிறப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் உலகம் முழுவதும் சீராக தடுப்பூசிகளை வினியோகிக்கும் வகையில் சர்வதேச சமூகம் ஒருங்கிணைந்து ஆராய்ச்சி மேம்பாடு உற்பத்தி நடவடிக்கைளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தடுப்பூசிகளை பெறுவதில் பல்வேறு சவால்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் உலக அளவிலான ஒத்துழைப்பு இன்மையே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார் கோவிட் வைரஸ் உருமாற்றங்களை கண்டறிந்து தேவையான மருத்துவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சர்வதேச நாடுகளிடையே புரிந்துணர்வும் ஒத்துழைப்பும் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார்

ஹர்ஷவர்த்தன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

விவேக் மறைவு மறைந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விவேக்கின் உடல் சென்னை விருகம்பாக்கத்திலுள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது

சென்னை தனியார் மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக நேற்று அனுமதிக்கப்பட்ட விவேக் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார் விவேக்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி அவரின் நகைச்சுவை உணர்வாலும் அறிவு திறனாலும் மக்களை மகிழ்வித்தவர் என்றும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அக்கறை கொண்ட அன்னாரது மறைவு தம்மை வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கிணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் திரையுலகத்தைச் சோந்தவர்களும் விவேக்கின் மறைவிற்கு அரசியல் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்

சமூக அக்கறை சார்ந்த அவரது உரைகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது

திரைப்படங்களிலும் அவரது வசனங்கள் சிந்திக்கும் வகையில் அமைந்ததை அனைவரும் ரசித்தனர்

தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று தோதல் ஆணையம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது விவேக் தொடர்ச்சி நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் செயல்படும் சுற்றுசூழல் அமைப்பான கிராம உதயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள்

இந்நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடாநிலையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இருவரி திருச்சி திருச்சி மாவட்டம் லால்குடி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட சமயபுரம் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் அறையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகளை மாவட்ட திருமதி திவ்யதர்சினி இன்று நேரில் ஆய்வு செய்தார் அதேபோல் முசிறி துறையூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட துறையூர் இமயம் கல்லூரி வாக்கு எண்ணும் அறையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகளையும் அவர் பார்வையிட்டார்

அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து எமது செய்தியாளர்